தூய்மைபாரதம் இயக்கத்தைசிறப்பாகநிறைவேற்றியவர்களுக்குகுடியரசுத் தலைவர் இன்று புதுதில்லியில் விருதுகளைவழங்குகிறார்

இந்தியவிண்வெளிஆராய்ச்சிமையத்தின் பெங்களுருவில் உள்ள செயற்கைக்கோள் கட்டுப்பாட்டுமையத்தில் இதற்கானபணிகளில் விஞ்ஞானிகள் தீவிரமாகஈடுபட்டுள்ளனர்

அப்போதுலேண்டர் கலத்தின் வேகம் ஒருவினாடிக்கு இரண்டுமீட்டர் அளவுக்கே இருக்கும் என்றுஅவர் கூறினார் சந்திரனின் மேற்பரப்பில் தரை இறங்குவது இதுவேமுதன் முறையாகும் என்றும் இஸ்ரோவிஞ்ஞானிகளின் முதல் வெற்றி இது திருசிவன் தெரிவித்தார் சந்திரயான் இரண்டுவிண்கலம் நிலவின் மேற்பரப்பில் தரையிறங்க உள்ளநிகழ்வைக் காண்பதற்காகபிரதமர் திருநரேந்திரமோடி இன்று இரவு பெங்களுருவருகிறார் உலகமேஒருகுடும்பம் என்றகொள்கைகொண்ட இந்தியா ஒருபோதும் ஆக்கிரமிப்பு நாடாக இருந்ததில்லை எந்தநாட்டையும் அதுதாக்கியதில்லைஎன்றுகுடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு பெருமிதம் தெரிவித்துள்ளார் எந்தபிரச்சினையையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்பதில் இந்தியாநம்பிக்கைக் கொண்டுள்ளதுஎன்றும் அதேசமயம் தாக்குதல் நடந்தால் பதிலடிகொடுக்கதயங்காதுஎன்றும் அவர் கூறினார்

இந்தியஅரசியல் சாசனமரபுகளைப் பேனுவதில் இளைஞா்களும் அலுவலா்களும் உறுதியாகநிற்கவேண்டும் என்பதேகுடியரசுத் தலைவரின் அறிவுரைஎன்றும் அவர் கூறினார் இந்தநிகழ்ச்சியில் பேசியதகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேக்கர் எளியகுடும்பத்தில் பிறந்து வழக்கறிஞராகஉயர்ந்து இன்றுநாட்டின் உயர்ந்தபதவியை அலங்கரிப்பவர் திருராம்நாத் கோவிந்த் என்று புகழ்ந்துரைத்தாா் பிரதமா் திருநரேந்திரமோடிஅறிமுகம் செய்துவைத்த ஸ்வச் பாரத் என்ற தூய்மை இந்தியா இயக்கவிழா புதுதில்லியில் இன்றுநடைபெறுகிறது

மத்தியநீர்வளத்துறைஅமைச்சர் திருகஜேந்திரசிங் ஷெகாவத் தலைமைவகிக்கிறார்

வளத்தைபாதுகாப்பதன் அவசியம் குறித்துமாநிலம் நீர் முழுவதும் விழிப்புணர்வு இயக்கத்தைஅரசுதொடங்கவுள்ளது பல்வேறுஅமைச்சகங்களின் பிரதிநிதிகளுடன் ஆய்வு மேற்கொண்டநீா்வளத்துறைஅமைச்சா் டாக்டர் மழைநீர் சேமிப்பு வசதிசெய்யப்பட்டகட்டிடங்களில் மட்டுமேகல்விமற்றும் வர்த்தகநடவடிக்கைகளைமேற்கொள்ளஅனுமதிவழங்கலாம் என்றுநிபந்தனைவிதிக்குமாறுஅறிவுறுத்தினார் தண்ணீர் சேமிப்புக்கானதிட்டம் செய்யப்பட்டால் மட்டுமேகட்டிடங்களுக்குஅனுமதிவழங்கப்படும் என்றுஅம்மாநிலஅரசுதெரிவித்துள்ளது

நூற்றுக்கணக்கானமக்களைகாணவில்லைஎன்றும் அந்நாட்டுஅரசுஅறிவித்துள்ளது

இந்தடோரியன் சூறாவளிப் புயல் அமெரிக்காவின் தெற்குமற்றும் வடக்குகரோலினாமாகாணத்தையும் கடுமையாகதாக்கியுள்ளது அங்கிருந்துகிழக்குகரையோரப் பகுதியில் அதுநகா்ந்துகொண்டிருக்கிறது காரணமாகஆயிரக்கணக்கானவீடுகளில் இதன் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது மீட்புப் பணிகளில் அமெரிக்ககடலோரக் காவல்படைதீவிரமாகஈடுபட்டுள்ளது கஷ்மீரில் அனைத்துபகுதிகளுக்கும் தொலைபேசி இணைப்புகள்வழங்கப்பட்டுள்ளதாகஅம்மாநிலஅதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கஷ்மீரின் மத்திய தெற்குமற்றும் வடக்குமாவட்டங்களில்தொலைபேசி இணைப்பு முழுமையாகவழங்கப்பட்டுவிட்டதென்றுஅவா்கள் கூறியுள்ளனா்

பொதுவாகஅமைதிநிலவுவதாகவும் மக்கள் நடமாட்டம் தாரளமாகஉள்ளதென்றும் அவர்கள் கூறியுள்ளனர்

நலக்குறைவு காரணமாகசிங்கப்பூர் மருத்துவமனையில் உடல் அனுமதிக்கப்பட்டிருந்தஅவர் சிகிச்சைபலனின்றிஉயிரிழந்தார்

ஏர்செல் மாக்ஸிஸ் மற்றும் சட்டவிரோதபணபரிவர்த்தனைவழக்கில் குற்றம்சாட்டப்பட்டுள்ளதிருகார்த்திசிதம்பரம் உச்சநீதிமன்றத்தில் செலுத்தியுள்ளபத்துகோடி ரூபாயைவிடுவிக்கும்படிஅவர் விடுத்தகோரிக்கையைஉச்சநீதிமன்றம் இன்றுநிராகரித்தது இந்தபணம் மேலும் மூன்றுமாதங்கள் நீதிமன்றத்தின் வசமே இருக்கும் என்றுஅவரதுமனுவைவிசாரித்தநீதிபதிதிருதீபக் குப்தாகூறினார் சா்வதேசஅளவில் தீவிரவாதத்தைஒடுக்கநடவடிக்கைகள் எடுப்பதுஎன இந்தியாவும் இந்தோனேஷியாவும் முடிவெடுத்துள்ளன மூன்றுநாள் அரசுமுறைபயணமாக இந்தோனேஷியாசென்றுள்ளவெளியுறவுத்துறைஅமைச்சர் திருஜெய்சங்கர் அந்நாட்டுவெளியுறவுத்துறைஅமைச்சர் திருரெட்னோமர்சூத்தைசந்தித்துபேசினார்

உலககோப்பைகால்பந்துபோட்டிக்கானஆசியதகுதிச் சுற்றுஆட்டத்தில் ஓமன் இரண்டுக்குஒன்றுஎன்றகோல் கணக்கில் இந்தியாவைவென்றது

திருவனந்தபுரத்தில் இன்றுநடைபெறும் இந்தியா ஏ தென்னாப்பிரிக்கா ஏஅணிகளுக்கு இடையேயானஐந்தாவதுமற்றும் இறுதிஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடங்குவதுமழைகாரணமாகதாமதமடைந்துள்ளது